காவிரியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது

விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்காசி சேரன்மாதேவி கல்வி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

என்று துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார்

செயல்தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார்

அவா் சிகிச்சை பெற்றுவரும் எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவித்துள்ளது

இதன்காரணமாக நாமக்கல் சேலம் தருமபுரி கரூர் திருச்சி உள்ளிட்ட காவிரி கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அறிவித்துள்ளனர்

முன்னெச்சிக்கை நடவடிக்கையாக காவிரி ஆற்றின் கரையோரம் வருவாய் பொதுப்பணி மற்றும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்

இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் கூறியிருக்கிறார் மேற்குதொடர்ச்சி மலைப் பகுதிகளில் பெய்துவரும் கனமழை காரணமாக நெல்லை மாவட்டத்தில் தென்காசி செய்கோட்டை அம்பாசமுத்திரம் சேரன்மாதேவி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு மழை பெய்துள்ளது

இதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளபெருக்கு ஏற்பட்டுள்ளது களமழை காரணமாக வால்பாறை பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெருஞ்சாணி அணையிலிருந்து உபரி நீா் திறந்துவிடப்பட்டுள்ளதால் பழையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது

புத்தேரி அருகே நெடுங்குளத்தில் உடைப்பு ஏற்பட்டு வீரநாராயண மங்கலம் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கன்னியாகுமி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரை ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட செங்கோட்டை புனலூர் ரயில் பாதையில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளதால் அந்த வழியாக செல்லும் சில ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன சில ரயில்கள் குறிப்பிட்ட ரயில்நிலையம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது திருநெல்வேலி நாகா்கோவில் பயணிகள் ரயில் செங்கோட்டை கொல்லம் செங்கோட்டை பயணிகள் ரயில் புனலூர் கொல்லம் புனலூர் பயணிகள் ரயில் கொல்லம் புனலூர் கொல்லம் பயணிகள் ரயில் புனலூர் கன்னியாகுமரி பயணிகள் ரயில் உள்ளிட்டவை இன்று முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன கொல்லத்திலிருந்து தாம்பரத்திற்கு வாரத்தில் மூன்று நாட்கள் இயக்கப்படும் கொல்லம் செங்கோட்டை விரைவு ரயில் கொல்லம் செங்கோட்டை இடையே இன்று இயக்கப்படாது குருவாயூரிலிருந்து புனலூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் கொல்லம் புனலூர் வரை இயக்கப்படாது திருநெல்வேலியிருந்து பாலகாட்டிற்கு இயக்கப்படும் பாலருவி விரைவு ரயில் திருநெல்வேலி கொல்லம் இடையே இரு மாா்க்கத்திலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதேபோல் திருவனந்தபுரம் ரயில்கோட்டத்திற்குட்பட்ட குழித்துறை இரணியல் ரயில் நிலையங்களுக்கிடையே நிலச்சிவு ஏற்பட்டுள்ளதால் அந்த வழியாக இயக்கப்படும் நாகர்கோவில் திருவனந்தபுரம் பயணிகள் ரயில் நாகங்கோவில் கொச்சுவேலி பயணிகள் ரயில் இருமார்க்த்திலும் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது திருநெல்வேலியிலிருந்து காந்திதாம் வரை இயக்கப்படும் அம்சஃபா் விரைவு ரயில் திருநெல்வேலி திருவனந்தபுரம் இடையே இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது கனம்ஸ்ழ காரணமாக கேரளாவில் கொச்சி விமான நிலையம் நாளை மறுநாள் வரை மூடப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விமான ஓடு பாதையில் அதிக அளவு தண்ணீர் தேங்கி நிற்பதால் விமானங்களை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதன்காரணமாக கொச்சியில் உள்ள கடற்படைக்கு சொந்தமான விமான தளத்திலிருந்து சிறிய ரக விமானங்களை இயக்க அனுமதி அளிக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் கடிதம் அனுப்பியுள்ளார் கொச்சி விமான நிலையத்திற்கு வரும் விமானங்கள் திருவனந்தபுரம் மற்றும் கோழிக்கோடு விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளன பெரியாறு அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் மற்றும் தொடர்ந்து பெய்துவரும் கனமழையால் கேரளாவில் பகுதிகள் தண்ணீரில் மிதக்கின்றன வாா்டு வரையறை பணிகள் தாமதமாவதால்தான் உள்ளாட்சித் தேர்தல்களை நடத்த முடியவில்லை என்று துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எப்போது தேர்தல் நடத்தினாலும் ஆளுங்கட்சியான அஇஅதிமுக வெற்றிபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் திமுக தலைவர் கருணாநிதியின் இறுதி நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கலந்துகொள்ளாதது குறித்து நடிகர் திரு ரஜினிகாந்த் தெிவித்துள்ள கருத்து குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு அது அந்த நடிகரின் தனிப்பட்ட கருத்து என்றார் தமிழகத்தில் உள்ள மின்வாரியத்திற்கு சொந்தமான அனல்மின் நிலையங்களுக்கு நிலக்கரி கொள்முதல் செய்தது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திமுக செயல்தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் நிலக்கரி இறக்குமதியில் முறைகேடு நடைபெற்றுள்ளதால் மின்வாரியத்திற்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளா் இந்த முறைகேட்டிற்கு முன்னாள் அமைச்சா் திரு நத்தம் விஸ்வநாதன் அப்போதைய மின்வாரிய தலைவர் திரு ஞானதேசிகன் தவறுகளை மூடி மறைக்கும் தற்போதைய மின்துறை அமைச்சா் திரு பி தங்கமணி ஆகியோரே காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட மறுத்தால் திமுக சா்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார் முன்னாள் பிரதமர் திரு அடல்பிகாரி வாஜ்பேயி உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக புதுதில்லியில் அவர் சிகிச்சை பெற்றுவரும் எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவித்துள்ளது இதன்காரணமாக அவர் உயிர்காக்கும் சாதனங்களின் உதவியுடன் வைக்கப்பட்டுள்ளதாக அந்தச் செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது

இத்தகவல் அறிந்தவுடன் பிரதமா் திரு நரேந்திர மோடி மருத்துவமனைக்கு சென்று திரு வாஜ்பேயிக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் மத்திய அமைச்ச்கள் திரு பியூஷ் கோயல் திருமதி ஸ்மிரிதி இராணி திரு சுரேஷ் பிரபு திரு ஜிதேந்திர சிங் திரு ஹர்ஷ்வர்தன் மற்றும் பிஜேபி முக்கிய தலைவர்களும் மருத்துவமனைக்கு சென்று திரு வாஜ்பேயின் உடல்நிலை குறித்து விசாரித்தனர் நாட்டின் பாரம்பரியத்தையும் வளமான கலாச்சாரத்தையும் குழந்தைகளுக்கு பெற்றோா்கள் கற்றுத்தர வேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் புதுதில்லியில் நேற்று தம்மை சந்தித்த பல்வேறு பள்ளிகளின் குழந்தைகளிடம் கலந்துரையாடிய போது இதனை அவர் தெரிவித்தார் குழந்தைகள் தான் நாட்டின் வருங்காலம் என்றும் அவா்கள் ஒழுக்கத்துடன் வளருவதற்கு சிறந்த கல்வியை வழங்குவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார்

ஜடிசாவில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்துவரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டள்ளது ஆம் ஆத்மி கட்சியலிருந்து அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அஷுதோஷ் விலகியுள்ளா்

ராமேஸ்வரத்தில் ராமநாத கவாமி திருக்கோவிலில் ஆடி திருகல்யாண திருவிழா நேற்று வெகுவிமரிசையாக நடைபெற்றது

அவரது மறைவுக்கு பிரதமா் திரு நரேந்திர மோடி உட்பட பலா் இரங்கல் தெரிவித்துள்ளனா்

இந்தோனேஷியா தலைநகள் ஜகாந்தாவில் ஆசிய விளையாட்டு போட்டிகள் நாளை மறுநாள் தொடங்க உள்ள நிலையில் கால்பந்து கைப்பந்து போட்டிகள் நடைபெற்று வருகின்றன

குத்துச்சண்டை அணியினா் இன்று ஜகாா்த்தா செல்கிறாா்கள்